அறிவித்துள்ளது

வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது

நாளை நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாத இறுதிவரை செயல்படும் என்று மாநில அரசு அறிவித்தள்ளது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோருக்கு கடிதம் எழுதியதை அடுத்து இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இம்மாத இறுதிவரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறுமாறு அந்த செய்திக் குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பெண்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வணிகத் துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

அப்போது பேசிய அவர் பென் குழந்தைகள் பாதுகாப்புத் திட்டம் திருமண நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு மகளிர் திட்டங்கள் அஇஅதிமுக அரசால் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பெண்கள் சம வாய்ப்புகளை பெறுவதற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளாகளிடம் பேசிய அவா் காழ்ப்புணா்ச்சி காரணமாக எதிாக்கட்சிகள் அமைச்சர் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருவதாகத் தெரிவித்தார் பிஜேபி யுடன் திமுக நட்புணர்வு கொண்டிருப்பதாகவும் திரு தம்பிதுரை குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசுக்கு அஇஅதிமுக அரசும் துணை போவதாக மற்றொரு தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் குட்கா முறைகேடு உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதள் அவசியத்தை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் சங்வதேச போக்குவரத்து வசதி மேம்பாட்டு மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் பொது போக்குவரத்து சேவைகளுக்கான கட்டமைப்பு விரிவாக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மெட்ரோ ரயில் திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிராம சாலைத் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளுக்கு சாலை வசதி செய்து தரும் பணி முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உடல்நலம் குன்றியவர்களை குறித்த நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் இந்த சாலை வசதி வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று கிராமப்புற மக்கள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

பிஜேபியின் இரண்டு நாள் தேசிய செயற்குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் இக்கூட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் தேசிய மற்றும் மாநில அளவிலான செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் கட்சியின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திரு ராஜ்நாத் சிங் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திரு நிதின்கட்காரி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தேசிய செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களின் பயன்களை பொதுமக்களிடையே சிறப்பாக எடுத்துச் செல்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை தமிழகம் ளங்கும் நடைபெறுகிறது

அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊருணிகள் கண்மாய்கள் கால்வாய்கள் போன்றவை தூர்வாரப்பட்டு கத்தப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஊருணியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் இதனை தடுக்கும் வகையில் கரைகள் உயர்த்திக் கட்டப்படும் என்றும் திரு செல்லுார் ராஜூ கூறினார் தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமகாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரிகளில் தேவையான ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டால்தான் கல்வித் தரத்தை மேம்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார்

இதுகுறித்து மாரநேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் குட்கா முறைகேடு வழக்கில் சிக்கியுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பதவிநீக்கம் செய்யப்பட வேண்டுமென்று மதிமுக பொதுச்செயவாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார் இன்று ஈரோட்டில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் இப்புகாரில் சிக்கியுள்ள காவல்துறை தலைவர் மீதும் இதே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று முதலமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார் மாவட்டச் செய்திகள் திருச்செந்தார் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலில் ஆவணி பெருந்திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்திற்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலகத்திற்கு அந்த பகுதி ஆர் டி ஒ அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்தார்

சீனியர் ஆடவர் குழுப் பிரிவில் இந்தியா வுக்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது சா்வதேச தடகள சம்மேளனத்தின் காண்டினென்டல் கோப்பைக்கான போட்டிகள் இன்று செக் குடியரசில் தொடங்கியது இந்தியாவைச் சேர்ந்த நீரஜ் சோப்ரா அர்பிந்தர்சிய் முகமது அனாஸ் ஜிம்சன் ஜான்சன் பி யு சித்ரா மற்றும் சுதாசிங் பங்கேற்கின்றனர்

ஹைதராபாத் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா இறதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்